விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது

இந்தியா அமெரிக்கா இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்ல மேலும் ஒருங்கிணைந்து பாடுபட தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நேற்று பிறப்பித்துள்ள இந்த அரசாணையில் இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதி மாநில அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செயலாக்கத்திற்கான விரிவான வழிகாட்டு தனியாக மேலம் நெறிமுறைகள் இத்திட்ட வெளியிடப்படும் எனவும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான சான்றிதழை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விரைவில் விவசாயிகளுக்கு வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில்வர்த்தக கூட்டமைப்பின் மாநில அளவிலான கருத்தரங்கில் மதுரையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர்

நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் வெலிங்டன் சுற்று வட்டாரப் பகுதி மக்களின் குடிநீர் தேவையைப் பூர்த்தி செய்ய எமரால்டு கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் குள்ளூரில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் நீலகிரி மாவட்ட மக்களின் பல்வேறு பிரக்ளைகளுக்குத் தீர்வு காண்பதில் தமிழக அரசு தனிக்கவனம் செலுத்தி வருகிறது என்றார்

கோவில்பட்டி நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக உள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி தொடர்வதாகவும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய கூட்டணியில் எவ்வித பிரச்னையும் இல்லை என்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பிரச்சாரம் திமுகவிற்கு பயனளிக்கக்கூடியது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சசிகலாவின் உறவினர்களான வி என் சுதாகரன் மற்றும் இளவரசிக்கு சொந்தமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊத்துக்காடு கிராமங்களில் உள்ள சொத்துக்கள் தமிழக அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ளார் இதன்படி பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் இனி தமிழக அரசின் சொத்துக்களாக பெயர் மாற்றம் செய்யப்படுவதுடன் இந்த சொத்துக்களிலிருந்து பெறப்படும் வாடகை மற்றும் நிலுவை வாடகை உட்பட அனைத்து வருவாயும் தமிழக அரசுக்கே பாத்தியப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான ரானுவ ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்ல மேலும் ஒருங்கிணைந்து பாடுபட தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒட்டி திரு ஜோ பைடனுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் அவரது பதவிக்காலத்தில் இருநாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக கூறியுள்ளார் சர்வதேச அளவில் விதிமுறைகள் சார்ந்த நிர்வாகத்தை உறுதி செய்யவும் இந்தோ பசுபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான வெளிப்படையான உள்ளார்ந்த முறையில் ஒத்த கருத்துடைய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தலைவர்களும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறையில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி இந்தியா தனக்கென இலக்கு நிர்ணயித்திருப்பதையும் இந்தப் பேச்சுவார்த்தையின்போது பிரதமர் சுட்டிக்காட்டினார் மேலும் அதிபர் திரு ஜோ பைடனை இந்தியா வருமாறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

இந்திய செஞ்சிலுவைச் சங்கத்தின் சார்பில் போக்குவரத்து அமைப்புக்களுக்கு முககவசம் மற்றும் சோப்புக்களை வழங்கிப்பேசிய அவர் இனி வரும் கூலத்திலும் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகை என்ற கொள்கையை பின்பற்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி

பஞ்சாப் ஹரியானா தில்லி தொழில் வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பல வகைகளில் அதிக அளவில் நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களுக்கு அரசு அதிக அளவில் செலவு செய்வதாக தெரிவித்தார் நிதிப்பற்றாக்குறையை உன்னிப்பாக கண்காணிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாகக் கொன்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாதுகாப்புத்துறைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அண்டை நாடுகளால் ஏற்படக்கூடிய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார்

இருவரிச் செய்திகள் மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டம் மேலும் பல பகுதிகளுக்கும் பரவியுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான யுத் அபியாஸ் என்ற தலைப்பிலான கூட்டு ரானுவப் பயிற்சி ராஜஸ்தான் மாநிலம் மகாஜன் தப்பாக்கிச்சுடும் தளத்தில் நேற்று தொடங்கியது நெருக்கடியாள கால கட்டத்தில் மருந்துப் பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களை விநியோகிக்கும் நம்பகமான நாடாக இந்தியா திகழ்கிறது என மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளார்